நேர்மையாக வரிசெலுத்துவோர் நாட்டின் வளர்ச்சியை கட்டமைப்பதில் முக்கியப் பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் நீண்டகாலம் பதவிவகித்த நான்காவது பிரதமர் என்ற சிறப்பை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார்

ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார்

நேர்மையாக வரி செலுத்துவோர் நாட்டின் வளர்ச்சியை கட்டமைப்பதில் முக்கியப் பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நேர்மையாக வரி செலுத்துவோரை கௌரவிக்கும் திட்டத்தை இன்று காணொலிக் காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துப் பேசிய பிரதமர் இத்திட்டத்தின் மூலம் வரி செலுத்துவோர் நேர்மையான முறையில் மரியாதையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் வரி செலுத்துவோரை கண்ணியமாக நடத்துவது வருமான வரித் துறையின் பொறுப்பு என்றால் வரி செலுத்தவோரும் தங்களது பொறுப்பை உணர்ந்து வரி செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் வரி செலுத்துவோரை குழப்பத்தில் ஆழ்த்தாமல் அவர்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக வருமான வரித்துறை நிர்வாகம் செயல்படவேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் தொழில்நுட்பம் முதல் விதிமுறைகள் வரை அனைத்து நடைமுறைகளும் எளிமையாக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் மத்திய அரசு மக்களுக்கு உகந்த திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை அளிப்பதாக கூறிய அவர் இதற்காக தகவல் தொழில்நுட்பங்களை அரசு பயன்படுத்துவதாகவும் அதனால் நல்ல விளைவுகள் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் வரிக் கணக்குகளை தாக்கல் செய்ய ஒருவர் அலுவலகத்திற்கு வரவேண்டிய அவசியம் இல்லை என்றம் மேலும் புதிய திட்டத்தால் வரி செலுத்தவோர் எந்தவித அச்சமும் இல்லாமல் தங்களது கணக்குகளை தாக்கல் செய்யலாம் என்றும் பிரதமர் கூறினார்

இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பல்வேறு தொழில் வர்த்தக சபைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மத்திய அரசு அறிவித்துள்ள வருமான வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பு சுட்டங்களை முழுமையாக பின்பற்ற வழிவகுக்கும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த இந்த சீர்திருத்தங்கள் வெளிப்படைத் தன்மையை ஊக்குவித்து விருப்பு வெறுப்புகளை அகற்றுவதோடு நேர்மையான வரி செலுத்துவோருக்கு பரிசளிப்பதாக அமையும் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க முடிவுகள் நேர்மையான வரி செலுத்துவோருக்கு அதிகாரம் அளித்து அவர்களை கௌரவிப்பதாக அமைந்துள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் நேர்மையாள வரி செலுத்துவோர் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியில் முதுகெலும்பு போன்று திகழ்வதாகவும் அவர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் நடவடிக்கைகள் நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு தடையற்ற துயரமற்ற முக அறிமுகமற்ற வரிச்சூழலை ஏற்படுத்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு

நட்டா கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை குறைந்தபட்ச அரசாங்கம் அதிகபட்ச ஆளுகை என்ற திட்டத்தை வலுப்படுத்துவதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பிரதமராக நீண்ட காலம் பதவி வகித்த நான்காவது பிரதமர் என்ற சிறப்பை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார் நாடு குதந்திரம் அடைந்த பிறகு பண்டித ஜவஹர்வால் நேருவும் அவரைத் தொடர்ந்து இந்திரா காந்தி மற்றும் டாக்டர் மன்மோகன்சிங் ஆகியோர் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்துள்ளனர்

இந்தப் பட்டியலில் நான்காம் இடம் பெற்றிருந்தார் இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றுடன் வாஜ்பேயை விட அதிக காலம் பணியாற்றிய பிரதமர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார் அத்துடன் மிக அதிக காலம் பணியாற்றிய காங்கிரஸ் அல்வாத பிரதமர் என்ற சிறப்பையும் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது கர்நாடக மாநிலம் சித்ரதர்கா மாவட்டத்தில் உள்ள சல்லகெரே பகுதியில் உள்ள இந்திய அறிவியல் கழக வளாகத்தில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனமும் இந்திய அறிவியல் கழகமும் இணைந்து ஏற்படுத்தியுள்ள திறன் வளர்ச்சி எமயத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கி வைத்தார் காணொலிக் காட்சி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் அறிவாற்றல் சக்தி வாய்ந்தது என்றும் புதுமை மற்றும் சிந்தனைத் திறனை மேம்படுத்த பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் அவசியம் தேவை என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் விதமாக உள்ளூர் மக்கள் முதல் பொறியியல் வல்லுநர்கள் வரை பல்வேறு தரப்பினருக்கும் இந்த மையத்தில் திறன் மேம்பாட்டுப் பயிற்சி அளிக்கப்படும் என இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவளத்தின் தலைவர் திரு ஆர் மாதவன் கூறியுள்ளார்

இந்த பாலம் மாலத்தீவின் பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்டி மாற்றத்தை ஏற்படுத்த உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முள்னதாக அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா ஷாகித் துடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்றும் கோவிட் தொற்று நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு ஆயத்த நிலை குறித்து விமானப்படை தலைமைத் தளபதி ஏர்சீப் மார்ஷல் பதூரியா இன்று நேரில் ஆய்வு செய்தார் விமானப் படையின் மேற்கு பிராந்தியப் பகுதிக்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் விமானப் படை வீரர்களின் ஆயத்த நிலை குறித்து அவர் விரிவாக ஆய்வு செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீனாவுடனான லடாக் எல்லைப் பிரச்சினையை தொடர்ந்து மேற்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து விமாளப் படைத் தளங்களும் உச்சகட்ட ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அதிகாரிகள் கூறியுள்ளனர்

நரேந்திர மோடி நாளை மறுநாள் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார் இதைபொட்டி இன்று காலை தில்லி செங்கோட்டையில் முழு அளவிலான அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது

இதேபோன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு

இதையொட்டி சென்னையிலும் இன்று முழு அளவிலான அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது முப்படை வீரர்கள் காவல்துறையிள் குதிரைப்படை பெண் கமாண்டோ படை உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரும் இந்த ஒத்திகையில் பங்கேற்றனர்

மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை பதிவு செய்ய மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது இதுகுறித்து மத்திய சாலை போக்குவரத்துத் துறை செயலர் மாநில மற்றும் யூனியள் பிரதேச அரசுகளுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை பரிசோதித்து வழங்கப்பட்டுள்ள சான்று அடிப்படையில் அவற்றில் மின்கலங்கள் பொருத்தப்படாமல் இருந்தாலும் பதிவு எண் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது